குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குஜராத் மாநிலம் கெவாடியில் சட்டப்பேரவை தலைவர்களின் மாநாட்டை இன்று தொடங்கி வைத்தார்

எடப்பாடி கே

நாகை மயிலாடுதுறை திருவாரூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருவள்ளுர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களும் இதில் அடங்கும்

முதற்கட்டமாக ஆயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது

தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் அடையாறு கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே இப்பகுதியை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி புயலால் பாதிக்கப்படுவோருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறினார் நிவர் தொடர்ச்சி இதனிடையே நிவர் புயல் பாதிப்பு மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ராணுவம் தயார்நிலையில் உள்ளது

இம்மாவட்டத்தில் காலை முதல் தொடர் கனமழை பெய்து வருவதால் பல்வேறு கடைகள் மூடப்பட்டுள்ளன

கடலூர் வாய்ஸ் கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்திரசேகர் சாகமூரி தெரிவித்திருக்கிறார்

ஆட்சித்தலைவர் திரு கோவிந்தராவ் ஆகியோர் களஞ்சேரி வெண்ணாற்றங்கரையில் வெள்ளத்தடுப்பு மணல் மூட்டைகளை இன்று ஆய்வு செய்தனா்

தூத்துக்குடி திருச்சி பெங்களுரு ஹுப்ளி கோழிக்கோடு மங்களுர் விஜயவாடா கண்ணூர் விமான போக்குவரத்துகள் இதில் அடங்கும் பல விமான சேவைகளின் நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன

செல்லூர் கே

மக்களவை தலைவர் திரு

நரேந்திரமோடி லக்னோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் காணொலி மூலம் இன்று பங்கேற்கிறார் இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக நூற்றாண்டு நினைவு நாணயத்தையும் நினைவு தபால் தலையையும் பிரதமர் வெளியிடுகிறார் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி முதலீடு கூட்டம் மற்றும் கண்காட்சியை காணொலி மூலம் நாளை தொடங்கி வைக்கிறார்